பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்திய அஞ்சல் பணப்பட்டுவாடா வங்கி திட்டத்தை புதுதில்லி தல்கத்தோரா விளையாட்டரங்கில் இன்று தொடங்கி வைக்கிறார்

நகர்ப்புற மக்கள் பெறும் அனைத்து வசதிகளையும் கடைகோடி கிராம மக்களுக்கும் கிடைக்கச் செய்வதே தமிழக அரசின் நோக்கம் என்று முதலமைச்சர் திரு

நரேந்திரமோடி இந்திய அஞ்சல் பணப்பட்டுவாடா வங்கித் திட்டத்தை புதுதில்லி தல்கத்தோரா விளையாட்டரங்கில் இன்று துவக்கி வைக்கிறார்

இந்தியா பொருளாதார வளர்ச்சியில் விரைந்து முன்னெடுத்து வரும் நிலையில் இதன் பயன்கள் தொலைதூர பகுதிகளில் உள்ள மக்களையும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் இந்த திட்டம் தொடங்கப்படுகிறது

சேமிப்பு நடப்பு கணக்கு பரிவர்த்தனைகள் பணப்பரிமாற்றம் வர்த்தக வணிக பணப்பட்டுவாடா போன்றவை இந்த அஞ்சல் வங்கி திட்டத்தின்கீழ் மேற்கொள்ளப்படும்

இப்பயணத்தின் போது வர்த்தக வணிகத்துறைகளில் இந்நாடுகளுக்கிடையிலான மேம்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தையை அவர் மேற்கொள்கிறார்

இப்பயணத்தின் போது பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது

எடப்பாடி கே பழனிச்சாமி தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் அனுப்பூர் ஊராட்சியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் விவசாயிகள் மற்றும் மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிப் பேசிய அவர் நகர மக்களுக்கு கிடைக்கும் அனைத்து வசதிகளும் கிராமத்திலுள்ள கடைக்கோடி மக்களுக்கும் கிடைப்பதே அரசின் லட்சியம் என்றும் குறிப்பிட்டார் விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அதனை நிறைவேற்றி வருவதாக தெரிவித்த அவர் வேளாண் பெருமக்களின் மேம்பாட்டிற்கு தமிழக அரசு என்றும் துணை நிற்கும் என்று உறுதியளித்தார்

தொடர்ந்து ஏற்காடு சட்டப்பேரவைத் தொகுதிக்குட்பட்ட இடங்களில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிப் பேசிய அவர் மாநில அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தினாலும் எதிர்கட்சிகள் காழ்ப்புணர்ச்சி காரணமாக குறை கூறி வருவதாக குற்றம் சாட்டினார் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே நேரத்தில் ஆட்சியில் இருந்த போதிலும் திமுக அதனை தமிழக நலனுக்காக எந்த விதத்திலும் பயன்படுத்தவில்லை என குறை கூறினார் அஇஅதிமுக ஜனநாயகத்தில் நம்பிக்கையுள்ள கட்சி என்று கூறிய அவர் எப்போது தேர்தல் வந்தாலும் அதனை சந்திக்க தமது கட்சி தயாராக இருப்பதாக கூறினார்

தங்கமணி தமிழகத்தில் அதிக மக்கள் தொகை தொழில் விரிவாக்கம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நகராட்சிகளில் உயர் மின்அழுத்த பாதைகளை புதைவட மின் பாதைகளாக மாற்றும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு

நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் இப்பணிகளை இன்று தொடங்கி வைத்துப் பேசிய அவர் சென்னை மதுரை திருச்சி கோவை மாநகராட்சிகளில் ஏற்கனவே இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் நிதிநிலைமைக்கு ஏற்ப மீதமுள்ள மாநகராட்சிகளிலும் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார்

சட்டிஸ்கட் தமிழகம் இடையே மின்பரிமாற்றம் செய்ய ஏதுவாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் உயர்அழுத்த மின் கோபுரங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார் இப்பணிகளால் நிலம் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

எடப்பாடி கே

இந்நன்னாளில் பகவத் கீதை போதித்த கடமையின் சிறப்பையும் பயன் கருதா பணியின் உயர்வையும் மக்கள் அனைவரும் மனதில் நிறுத்தி கடமை உணர்வுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ வேண்டும் என வாழ்த்தியுள்ளார்

மாவட்டந்தோறும் ஆட்சித்தலைவர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டனர்

திருச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

ஈரோடு மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திரு

கடலூர் மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திரு

அன்புச்செல்வன் அரியலூர் மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் விஜயலெட்சுமி தஞ்சை மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திரு

ஆசியாமரியம் வேலூரில் ஆட்சித்தலைவர் திரு

ராமன் தூத்துக்குடியில் ஆட்சித்தலைவர் திரு

வரைவு வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்ள அடுத்த மாதம் இறுதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது

மாநில அமைச்சர்கள் திரு

நடராஜனும் திருமதி

பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு கடம்பூர் ராஜு திரு

துரைக்கண்ணு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்